வரும் நாடாளுமன்றக் கூட்டத் தொடரை சுமுகமாக நடத்த எதிர்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமென்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கேட்டுக் கொண்டுள்ளார் மொழியும் திணிக்கப்பட மாட்டாது என்று மத்திய

தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் நாளை திறக்கப்படுகிறது

ஜோஷி வரும் நாடாளுமன்ற கூட்டத் தொடரை சுழகமாக நடத்த எதிர்கட்சிகள் அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கேட்டுக் கொண்டுள்ளார் பெங்களுருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எந்த பிரச்சனை குறித்தும் அரசு விவாதம் நடத்த தயாராக இருப்பதாக கூறினார்

அமீத்ஷா மக்களின் நலனும் நாட்டின் பாதுகாப்பும் தான் மத்தியில் உள்ள பிஜேபியின் முன்னுரிமை கொள்கையாகும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா தெரிவித்துள்ளார் நம்நாடு பாதுகாப்பாக இருப்பதற்கு பணியில் இறந்த காவல் துறையினரின் தியாகமே காரணம் என்று திரு அமீத்ஷா கூறி உள்ளார் அவர் இன்று புதுடெல்லியில் உள்ள காவல்துறையினருக்கான தேசிய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின்னர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இதைத் தெரிவித்தள்ளார் நாட்டின் பாதுகாப்பையும் மக்கள் நலனையுமே முக்கிய நோக்கமாக கொண்டு அரசு செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பவார் காங்கிரசும் தேசிய வாத காங்கிரசும் இணையப் போவதாக வெளியான செய்திகளை தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் மறுத்துள்ளார் மக்களவை தேர்தலில் தேசியவாத காங்கிஸ் கட்சிக்கு கிடைத்த ஆதரவு மற்றும் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய உத்திகள் குறித்து ஆலோசிக்க நடைபெற்ற கட்சி பிரதிநிதிகள் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இதைத் தெரிவித்தார் தேசிய வாத காங்கிரஸ் கட்சிக்கு என தனி அடையாளம் உள்ளது என்றும் அதுதொடரும் என்றும் அவர் கூறினார் முக்கிய கல்வி கொள்கை கஸ்தூரி ரங்கன் கமிட்டி கொடுத்துள்ள புதிய வரைவு கல்விக் கொள்கை மீது மத்திய அரசு பொது மக்களின் கருத்துக்களை கேட்ட பின்னரே இறுதி முடிவு எடுக்கும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் போக்கிரியால் நிஷாந்த் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் மத்திய அரசு முக்கியத்துவம் அளிப்பதாகவும் எந்த ஒரு மொழியும் திணிக்கப்பட மாட்டாது என்றும் தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் தெரிவித்துள்ளார்

மக்களின் கருத்துகளுக்கு ஏற்பவே இதுகுறித்து முடிவு எடுக்கப்படும் என்று அவர் கூறி உள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி அனைத்து மொழிகளையும் வளர்க்க விரும்புவதாகவும் இதற்காகவே அவர் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற முயற்சியை துவக்கி இருப்பதாகவும் நிதியமைச்சர் கூறி உள்ளார் தொன்மையான தமிழை போற்றி வளர்க்க மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் அவர் கூறி உள்ளார் இதற்கிடையில் தமிழக அரசு இருமொழிக் கொள்கையை கடைபிடிக்கும் என்று துணை முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் பள்ளிக் கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஆகியோர் கூறி உள்ளனர்

சர்வதேச யோகா தினக் கொண்டாட்டங்களுக்கு முன்னோடியாக புதுடெல்லியில் உள்ள மொரார்ஜி தேசாய் தேசிய யோக கழகத்தில் நேற்று முதல் யோகா மகோத்சவம் நடைபெறுகிறது

சர்வதேச யோகா தினம் ஒரு பெரும் மக்கள் இயக்கமாக உருவாகி உள்ளது என்று மத்திய ஆயூஷ் அமைச்சர் திரு ஸ்ரீபத் எஸ்ஸோ நாயக் தெரிவித்துள்ளார் பொது சுகாதாரத்தை பேணி பாதுகாக்க யோகா சர்வதேச அளவில் ஒரு முக்கிய இயக்கமாக உருபெற்றுள்ளது என்று அவர் கூறி உள்ளார் இதற்கிடையில் பொது மக்களுக்கு யோகா பயிற்சி நிலையங்கள் பற்றிய விவரங்களை தெரிவிக்க புதிய செயலி ஒன்றை ஆயூஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

நாளை ஒரு நாள் மட்டும் நடைபெறும் இக்கூட்டத்தில் புதிய பேரவை தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்

வேறு எவரது பெயரும் முன்மொழியப்படவில்லை எனவே நாளை அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவதாக அறிவிக்கப்படுவார் இதற்கிடையில் சட்டப்பேரவை தலைவர் தேர்தலுக்கு போதிய அவகாசம் அளிக்காததை கண்டித்து எதிர்கட்சிகள் வேட்புமனு தாக்கல் செய்யாததோடு நாளை பேரவை கூட்டத்தை புறக்கணிக்க உத்தேசித்திருப்பதாக தெரிகிறது நேற்று மாலை எதிர்கட்சிகள் சட்டப்பேரவை தலைவர் தேர்தலுக்கு போதிய அவகாசம் வழங்காததால் பேரவை கூட்டத்தை ரத்து செய்யுமாறு துணை நிலை ஆளுநரை கேட்டுக் கொண்டனர் துணை நிலை ஆளுநர் நேற்று புதுடெல்லியில் இருந்ததால் அவரது செயலரிடம் இதுகுறித்த மகஜரை எதிர்கட்சிகள் அளித்தன இந்த பின்னணியில் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று மாலை புதுவை திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் திரு சிவக்கொழுந்துக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு நாராயணசாமி சட்டப்பேரவைக் கூட்டத்தை புறக்கணிக்காமல் நாளை நடைபெற உள்ள பேரவை தலைவர் பதவி ஏற்பு விழாவில் எதிர்கட்சிகள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் சட்டப்பேரவை தலைவராக இருந்த திரு வி வைத்திலிங்கம் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் போட்டியிட தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த பேரவை தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது ராதாகிருஷ்ணன் இந்தி பேசாத மாநிலங்கள் மீது இந்தியை திணிக்கும் உத்தேசத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி மும்மொழிக் கொள்கையை இந்தி பேசாத மாநிலங்களில் அமல்படுத்த வேண்டும் என கூறி இருப்பது மாநிலங்களின் உரிமையை பறிக்கும் செயலாகும் என்று அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கூறி உள்ளார் புதுவையில் தற்போது நடைமுறையில் உள்ள இருமொழி திட்டம் தொடர வேண்டும் என்று கூறி உள்ள அவர் பூகோள ரீதியாக புதுவை நான்கு பகுதிகளைக் கொண்டுள்ளது என்றும் இதில் புதுவையிலும் காரைக்காலிலும் தமிழும் ஏனாமில் தெலுங்கும் மாகேயில் மலையாளமு பேசப்படுகிறது இதன் காரணமாக புதுவை யூனியன் பிரதேசத்தில் உள்ள பள்ளிகளில் ஆங்கிலத்துடன் அந்தந்த பிராந்திய மொழிகளே கற்பிக்கப்பட்டு வருகிறது எளவே இந்த இருமொழிக் கொள்கையே புதுவையில் தொடர வேண்டும் என்று அவர் கூறி உள்ளார் இதன் பின்னணியில் மத்திய அரசு புதுச்சேரி உள்ளிட்ட இந்தி பேசாதா மாநிலங்களில் மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்தக் கூடாது என்றும் அவர் கூறி உள்ளார் ஜிப்மர் புதுவை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் முதலாமாண்டு எம்பிபிஎஸ் வகுப்பில் சேருவதற்கான கம்ப்யூட்டர் அடிப்படையிலான ஆன் லைன் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது

முதலாமாண்டு எம்பிபிஎஸ் வகுப்பில் சேருவதற்கான முதல் கலந்தாய்வு இம்மாதக் கடைசி வாரத்தில் நடைபெறும் வகுப்புகள் அடுத்த மாதம் முதல் வாரம் துவங்கும் பள்ளிகள் தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின்னர் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் நாளை திறக்கப்படுகிறது பள்ளிகள் திறந்த முதல் நாளே அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகங்களும் சீருடைகளும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாண்டு முதல் அரசு பள்ளி மாணவர்களின் சீருடை நிறம் மாற்றப்பட்டுள்ளது

நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவ மாணவிகள் பழைய பஸ் பாசையே உபயோகித்து அரசு பஸ்களில் பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது சீருடை அணிந்து வரும் மாணவ மாணவிகள் டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

வானிலை தமிழ்நாட்டில் ஒரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்று வீசக் கூடும் என்பதால் மீனவர்கள் கவனத்துடன் கடலுக்குள் செல்ல வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அந்தமானில் பருவமழை தொடங்கி உள்ளதால் கடலோரக் காற்று பலமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

எந்த மொழியும் திணிக்கப்பட மாட்டாது என்று மத்திய அமைச்சர்கள் உறுதி அளித்துள்ள நிலையில் தமிழக அரசு இருமொழிக் கொள்கையையே பின்பற்றும் என அம்மாநில துணை முதலமைச்சரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரும் தெரிவித்துள்ளனர் நாளை கூடும் புதுவை சட்டப்பேரவையில் தற்போதை பேரவை துணைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து பேரவை தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட உள்ளார் தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் நாளை திறக்கப்படுகிறது

இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது